தீப ஒளி திருநாளாம் தீபாவளி பண்டிகை இன்று நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பாரம்பரிய உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்திரகான்ட் மாநிலத்தில் இந்திய திபெத் எல்லை பாதுகாப்புப் படையினருடன் கொண்டாட உள்ளார்

பாகிஸ்தான் நாட்டு வங்கியில் கணக்கு வைத்திருப்போரின் பணம் திருடப்பட்டதாக வந்த புகாரை அடுத்து ஆயிரக்கணக்கான வங்கி வாடிக்கையாளாகளுக்கு தீாவுகாணப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

தீய சக்தியை கடவுள் அழித்ததன் அடையாளமாக கொண்டாடப்பட்டு வரும் இந்த பண்டிகை நாளன்று வீடுகள் உட்பட பல்வேறு இடங்களில் விளக்குகள் ஏற்றி கொண்டாடப்படுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி தீபாவளி பண்டிகையை உத்திரகான்ட் மாநிலத்தில் இந்திய திபெத் எல்லை பாதுகாப்புப் படையினருடன் கொண்டாட உள்ளார் இதுகறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் வீரர்களுடன் தாம் எடுத்துக்கொள்ளும் புகைப்படங்களை பகிர்ந்து கொள்ள உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் கேதார்நாத் கோவிலில் இன்று காலை பிரதமர் தரிசனம் செய்ய உள்ளார் கேதா்புரியில் நடைபெற்று வரும் வளா்ச்சிப் பணிகளையும் அவா் ஆய்வு செய்ய உள்ளாா்

இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் சுற்றுச்சூழல் மாசுபடாத வகையில் பாதுகாப்பாக தீபாவளியை கொண்டாடுமாறு நாட்டு மக்களை குடியரசுத் தலைவர் வலியுறுத்தியுள்ளார் சா்வதேச தொலைத்தொடர்பு உறுப்பினராக இந்தியா நான்கு ஆண்டுகளுக்கு அடுத்த தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இதற்கான தேர்தல் துபாயில் நேற்று தொலைத்தொடர்பு தூதர்கள் மாநாட்டில் நடைபெற்றது

இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள மத்திய தகவல் தொடர்பு துறை அமைச்சர் திரு மனோஜ் சின்ஹா சா்வதேச அளவில் தொலைதொடா்புத் துறையில் இந்தியா மேற்கொண்டு வரும் பணிக்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக கூறினார் புது தில்லியில் தனியார் நிறுவனத்திடமிருந்து லஞ்சும் பெற்றதாக சரக்கு மற்றும் சேவை வரி உதவி ஆணையரையும் தனிநபர் ஒருவரையும் சிபிஐ கைது செய்துள்ளது ஊழல் தடுப்பு சுட்டத்தின் கீழ் இவர்கள் மீது வழக்கு செய்யப்பட்டுள்ளது

இது தொடர்பாக பல்வேறு இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியது சத்திஷ்கர் சட்டப்பேரவைக்கு முதல்கட்ட தேர்தல் நடைபெற இன்னும் ஐந்து நாட்கள் உள்ளன

இதற்கிடையே பீஜப்பூர் மாவட்த்தில் மாவோயிஸ்டுகள் நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிர் இழந்தார் மாவோயிஸ்டுகளை சரண் அடைய செய்வதற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளின் மூலம் தீவிரவாதிகள் வன்முறையிலிருந்து திரும்பி வருவதாக உள்துறை அமைச்சா் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நேற்று தீபாவளி பண்டிகையின் போது நேர கட்டுப்பாட்டை மீறி பட்டாசு வெடித்ததாக நூற்றுக்கணக்கானோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது

சில் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு எச்சரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டனர் வழக்கு பதிவு செய்யப்பட்டது தொடர்பான முழு விவரங்கள் இன்று வெளியிடப்படும் என்று காவல்துறை கூறியுள்ளது சென்னையில் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்ட நேற்று காற்று மாசு குறைவாகவே காணப்பட்டதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது

கடந்த மாதம் பாகிஸ்தான் நாட்டு வங்கியில் கணக்கு வைத்திருப்போரின் பணம் திருடப்பட்டதாக வந்த புகாரை அடுத்து ஆயிரக்கணக்கான வங்கி வாடிக்கையாளர்களுக்கு தீர்வுகாணப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

ச்வதேச ருபாய் அட்டை மூவம் இஸ்லாமி வங்கியில் இரண்டு புள்ளி ஆறு மில்லியன் ருபாய் திருடப்பட்டதை அடுத்து வங்கி பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவித்துள்ளன

இத்தாக்குதலுக்கு பின் வீரர்கள் சிலரை காணவில்லை என்றும் பல வீரர்கள் தீவிரவாதிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு ராணுவ உயர் அதிகாரி தெரிவித்துள்ளார் இதற்கிடையே இது போன்ற தாக்குதல்களை நிறுத்திகொள்ளுமாறு நேட்டோ அமைப்பு தாலிபான்களை வலியுறுத்தியுள்ளது

ஈரான் மீது அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடைக்கு எதிராக ரஷ்யா மற்றும் ஸ்பெயின் நாட்டு வெளியுறவு அமைச்சர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்

பாதுகாப்பு குழுவின் தீர்மானங்களை வெளிப்படையாக மீறுவது என்றும் கூறினார் அமெரிக்காவின் இந்த முடிவை நிராகரிப்பதாக ஸ்பெயின் வெளியுறவு அமைச்சர் திரு ஜோசப் போரல் தெரிவித்தார் தென்மேற்கு வங்கக்கடலில் இந்திய பெருங்கடலுக்கும் இலங்கைக்கும் இடையே குறைந்த காற்றழுத்த தாழ்வுபகுதி உருவாகியுள்ளது

சீன ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி

மகளிர் இரட்டையர் பிரிவில் அஷ்வின் பொன்னப்பா ஷிக்கிரெட்டி இணை முதல் சுற்று ஆட்டத்தில் ஜப்பான் இணையிடம் தோல்வி அடைந்தது வெஸ்ட் இன்டிஸ் அணிக்கு எதிரான டுவென்டி டுவென்டி கிரிக்கெட் போட்டி தொடரை இந்தியா வென்றது

மூன்றாவது மற்றும் கடைசி போட்டி வரும் ஞாயிற்றுகிழமை சென்னையில் நடைபெற உள்ளது

உத்திரப்பிதேசும் ஆந்திரா அணிகளுக்கிடையேயான ஆட்டம் சமனில் முடிவடைந்தது